தமிழ்மொழியின் வளர்ச்சிக்காகவும் சமுதாய மேம்பாட்டிற்காகவும் பங்காற்றிய ஆள்றோர்களை பெருமைப்படுத்தும் வகையில் மணிமண்டபமும் நூலகமும் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார்

இரட்டைமலை சீனிவாசனுக்கு மதராந்தகத்தில் ஒருகோடி ரூபாய் மதிப்பில் நினைவு மண்டபத்துடன் கூடிய நூலகம் அமைக்கப்படும்

முல்லைப்பெரியாறு அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னி க்விக் பவானிசாகர் அணையை உருவாக்கிய காளிங்கராயன் வீரன் அழகுமுத்துக்கோன் மா பொ சிவஞானம் மற்றும் சி பா ஆதித்தனார் திருவுருவச்சிலைகளுக்கு அவர்களது பிறந்த நாட்களில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படும் என்றார் நடப்பு நிதியாண்டிற்கான கூடுதல் செலவினங்கள் குறித்த இறுதி துணைநிலை அறிக்கையை துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் இன்று பேரவையில் சமர்ப்பிக்கார்

இந்த துணைநிலை அறிக்கை குரல்வாக்கெடுப்பு மூவம் பேரவையில் நிறைவேறியது மத்தியஅரசின் கட்டுப்பாட்டில் உள்ள செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்திற்கு போதிய நிதி வழங்கப்பட்டு வருவதாக மாநில தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு பாண்டியராஜன் தெரிவித்தார்

மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி பெயரில் விருது வழங்குவது தொடர்பாக மத்திய அரசுதான் முடிவெடுக்கவேண்டும் என்றும் அதற்கான முயற்சியை மாநில அரசு மேற்கொள்ளும் என்றும் அவர் கூறினார்

அலங்காநல்லூரில் கால்நடை மருத்துவமனை அமைக்கப்படும் என்று கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் கிராமப்பகுதிகளில் இயற்கை மரணமடைவர்களுக்கு தாமதமின்றி இறப்பு சான்றிதழை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் சுட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடப்படாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு அவை முன்னவரும் துணைமுதலமைச்சருமான திரு ஒ பன்னீர்செல்வம் இன்று பதிலளித்தார் பின்னர் அவர் கொண்டுவந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தேதி குறிப்பிடப்படாமல் அவை ஒத்திவைக்கப்பட்டதாக பேரவைத்தலைவர் திரு தனபால் அறிவித்தார்

தலைமைச்செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு ஒ பள்ளீர்செல்வம் மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோர் கலந்துகொண்டனர் உடல் உறுப்பு தானத்தில் சிறந்த விளங்கியதற்காக தொடர்ந்து நான்காவது முறையாக தமிழக அரசு விருது பெற்றுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சா் டாக்டா விஜயபாஸ்கா் கூறியுள்ளார் இன்று சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நாட்டிலேயே அரசு மருத்துவமனைகளில் கை கள் மாற்று அறுவை சிகிச்சை தமிழகத்தில்தான் நடைபெற்றதாக அவர் கூறினார்

மக்களின் அன்றாட வாழ்வில் உள்ள நிலையை கருத்தில்கொண்டு அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயன்பெறும் திட்டங்களை அரசு செயல்படுத்தியுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு அமீத்ஷா கூறியிருக்கிறார்

தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமைமிக்க கூட்டணியாகும் என்றும் எதிர்க்கட்சிகளின் கூட்டணிக்கு யார் தலைவர் என்று தெரியும் நிலை இல்லாததாகவும் அவர் குற்றம்சாட்டினார்

நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மக்கிய ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி கூறியிருக்கிறார் விழுப்புரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட ஏழை குடும்பங்களுக்கு மின்இணைப்பு வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார் ஒன்பது கோடிக்கும் மேற்பட்ட கழிவறைகள் கட்டுவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் மத்தியஅரசின் நடவடிக்கையால் பொருளாதாரத்தில் வளர்ந்து வரும் நாடாக இந்தியா விளங்குவதாக மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியிருக்கிறார் வேலூரில் இன்று செயதியாளர்களிட் பேசிய அவர் மத்தியஅரசு ஏழை மக்களுக்கும் சிறு குறு நடுத்தர தொழில்முனைவோருக்கும் கடனுதவி செய்ததாக கூறினார்

ரஃபேல் போர்விமான கொள்முதல் குறித்து காங்கிரஸ் கட்சி தவறான தகவல்களை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் டி டி வி தினகரன் இல்லாத கட்சிகளுடன் பிஜேபி கூட்டணி வைத்து போட்டியிடும் என்று அவர் கூறினார் தேர்தல் நேரங்களில் ஒலிபரப்பப்படும் நிகழ்ச்சிகளில் அரசியல் பன்முகத்தன்மையுடன் கலாச்சாரம் மற்றும் மொழியின் பன்முகத்தன்மையும் கருத்தில்கொள்ளவேண்டும் என்று பிரசார்பாரதியின் தலைவர் திரு ஏ குரியபிரகாஷ் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இன்று தொடங்கிய தேர்தல் காலங்களில் செய்திப்பிரிவின் பணிகளுக்கான பயிலரங்களில் பேசிய அவர் அகில இந்திய வானொலி செய்திகளும் தூர்தர்ஷன் செய்திகளும் உறுதிசெய்யப்பட்ட தகவல்களை அளிப்பதுடன் நடுநிலை செய்திகளை வழங்கி வருவதாக கூறினார் இந்த பணிகளை மேற்கொள்வதற்கு தெளிவான கண்ணோட்டம் தேவை என்றும் திட்டமிடுதல் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் செயலாளர் திரு அமித் காரே செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் நிலை இருந்தாலும் உறுதிசெய்யப்பட்ட தகவல்களை மட்டுமே வழங்கவேண்டும் என்று கூறினார் பிரசார்பாரதியின் செயல்பாடுகளுக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் செய்திப்பிரிவு இயங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார்

ஜெய் ஷி முகம்மது தீவிரவாத அமைப்பு இந்த செயலுக்கு பொறுப்பேற்றுள்ளது இந்த சும்பவத்தில் வாகனங்கள் வெடித்து சிதறியதையடுத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர் தேசிய சீனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் பி வி சிந்து கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளாா்